தமிழகத்தில் இரண்டாம் கட்ட போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது

மலையேற்றப் பயிற்சிக்காக சென்ற கோவை ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவிகள் போடி குரங்கணி அருகே கொழுக்குமலையில் ஏற்பட்ட வனத்தீயில் சிக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் எஞ்சிய மாணவிகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழக அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி பிரச்சினைக்காக அஇஅதிமுக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார் இப்பிரச்சினையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது அரசியல் ரீதியிலான கருத்து என்றும் அவர் குறிப்பிட்டார் காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் நலனுக்காக திமுக பாடுபடவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் காவிரி மேலாண்ம வாரியத்தை உடனடியாக ஏற்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசு குரல் கொடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்துவது தொடர்பான பிரச்சினையை திசை திருப்பும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இத்தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் உணர்வுகளுக்கு மத்திய அரசு மதிப்பளிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இப்பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தமிழக அரசு மீண்டும் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் திரு முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழக சுட்டப்பேரவையின் செயலாளராக திரு சீனிவாசன் நெறிமுறைகளை மீறி நியமிக்கப்பட்டிருப்பதாக திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நியமனத்திற்கு மாநில ஆளுநர் எவ்வாறு ஒப்புதல் அளித்தார் என்பது வியப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நியமனத்தில் செய்யப்பட்ட நெறிமுறை மீறல்களை பட்டியலிட்டுள்ள அவர் இதனை கருத்தில் கொண்டு அவரது நியமனத்தை மாநில ஆளுநர் தாமாகவே முன்வந்து ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் மகளிர் நலனுக்காக மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு பாலகிருஷ்ணரெட்டி கூறியுள்ளார் இன்று கிருஷ்ணகிரியில் மாநில அரசின் மானியத்துடன் கூடிய இருசக்கர வாகன திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் பணிக்கு செல்லும் மகளிரின் பொருளாதார செலவினை குறைக்கவும் அவர்கள் தொழிலில் முழு ஈடுபாட்டுடன் பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் மகளிர் நல திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாகவும் திரு பாலகிருஷ்ணரெட்டி தெரிவித்தார் கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களின் பாதுகாப்புக்கான புதிய செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் தெரிவித்துள்ளார் இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார மையங்கள் அங்கன்வாடி சத்துணவு மையங்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களிலும் இந்த முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன சூரிய சக்தி மின்சாரத்திற்கான தொழில்நுட்பம் குறைந்த செலவில் அனைத்து நாடுகளுக்கும் கிடைக்கப் பெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

பெருகி வரும் எரிசக்தித் தேவையை பூர்த்தி செய்வதில் சூரிய சக்தி முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த மாநாட்டில் வரவேற்புரையாற்றிய வெளியுறவு அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் இந்த கூட்டமைப்பிற்கான செயலகம் மற்றும் நிதியத்தை ஏற்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டார் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுப்பினர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டிருக்கிறார் தில்லியில் இரண்டு நாட்களாக நடைபெற்ற தேசிய அளவிலான மக்கள் பிரதிநிதிகள் மாநாட்டில் இன்று அவர் நிறைவுரையாற்றினார் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்படுவதில் மக்கள் பிரதிநிதிகளின் பங்கு இன்றியமையாததாக உள்ளது என்று அவர் கூறினார் நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் பணியாற்ற வேண்டும் என்று திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார் இந்தியாவில் பெரிய அளவில் முதலீடு செய்ய பிரான்ஸ் விருப்பம் தெரிவித்துள்ளதாக வர்த்தகம் மற்றும் தொழில் துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் இன்று அகமதாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன்மூலம் புதிய தொழில்நுட்பமும் வேலை வாய்ப்பும் உருவாகும் என்றும் தெரிவித்தார்

மத்திய அரசு மேற்கொண்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்னர் சிறிது பாதிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரம் தற்போது வலுவடைந்து வருவதாக சர்வதேச செலாவணி நிதியம் கூறியுள்ளது

விரைவாக பொருளாதார வளர்ச்சியை கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் கூறினார் இளம் குற்றவாளிகள் முறையான மறுவாழ்வின் மூலம் நேர்மையான பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று கட்டாக்கில் நடைபெற்ற இப்பிரச்சினை தொடர்பான மாநாட்டில் அவர் உரையாற்றினார் இளம் குற்றவாளிகளுக்கு உரிய வேலை வாய்ப்பினை வழங்கி மறுவாழ்வு அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் தேவைகளை பூர்த்தி ராணுவத்தின் செய்வதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு ரயில்வே கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது முக்கியமான ஆயுதங்களையும் துருப்புக்களையும் கொண்டு செல்லும் சிறப்பு ரயில்களின் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது இதுகுறித்த விவரங்கள் ரயில்வேக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள்காட்டி பிடி ஐ தெரிவிக்கிறது தமிழகத்தில் காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற்றது

இந்திய கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நீடித்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்கள்ளகு

தஞ்சாவூர் மாவட்டம் ராஜகிரி ஊராட்சியில் ஆற்றின் குறுக்கே ஆறு கோடி ரூபாய் செலவில் இரண்டு உயர்மட்ட பாலம் கட்டும் பணியினை மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு இன்று தொடங்கி வைத்தார்

சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிஎஸ்என்எல் செல்போன் கோபுரங்களில் நவீன தொழில்நட்பத்துடன் கூடிய கருவிகள் பொருத்தப்பட்டு வருகின்றன திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் பூச்சொரிதல் விழா இன்று காலை தொடங்கியது

தென்கொரியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கிப்போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது

இருஅணிகளும் தலா ஒரு கோல் போட்டன ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரை இந்தியா மூன்றுக்கு ஒன்று ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியது

நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் கலிபோர்னியாவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா பிரான்சின் ரோஜர் வாஸ்லின் இணை முதல் சுற்றிலேயே தோல்வியடைந்தது கொழும்பில் நடைபெற்று வரும் முத்தரப்பு டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நாளை இலங்கையை எதிர்கொள்கிறது